படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயான பொதுமக்கள் நகர்வு மற்றும் போக்குவரத்திற்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்க வேண்டாம் என மாநில அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது

கடுமையாக முயற்சி மேற்கொள்ளும் அனைத்து விவசாயிகளுக்கும் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார்

பேரை எல்லை பாதுகாப்புப் படையினர் இன்று சுட்டுக் கொன்றனர் விநாயக் சதர்த்தி விழா இன்று நாடு முழுவதும் பக்தி சீரத்தையுடன் கொண்டாடப்பட்டது

மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலத்திற்கு இடையேயான பொதுமக்கள் நகர்வு மற்றும் போக்குவரத்திற்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்க வேண்டாம் என மாநில அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் முழு ஊரடங்கு தளர்வு நடைமுறையில் இருக்கும்போது நபர்களோ பொருட்களையோ மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் செல்வதற்கு கட்டுப்பாடுகள் இல்லாததை உறுதி செய்ய வேண்டுமென்று அனைத்து மாநிலங்களையும் மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது இத்தகைய கட்டுப்பாடுகள் பொருட்கள் மற்றும் சேவைகள் போக்குவரத்துக்கும் பொருட்கள் வழங்கல் தொடர்ச்சிக்கும் பிரச்சினைகளை ஏற்படுத்தம் என்றும் இதன் வேலைவாய்ப்பும் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மாநிலங்களுக்கு உள்ளேயும் மாநிலங்களுக்கு இடையேயும் போக்குவரத்தில் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதை தளர்வுக்கான வழினாட்டி நெறிமுறைகள் தெளிவாகக் கூறுவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

நல்ல மழை காரணமாக கரீப் பருவ சாகுபடி சென்ற ஆண்டு இதே காலத்தோடு ஒப்பிடும்போது எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று அவர் தமது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அடிப்படை கலாச்சாரம் வேளாண்மை என்றும் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் வேளாண்மை பாதுகாக்கப்படுவதும் மேம்படுத்தப்படுவதும் அவசியம் என்று கூறியுள்ளார் கோடிக்கணக்னன மக்களுக்கு உணவளிக்க இயற்கையின் கோளாறுகளையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக பாடுபடும் விவசாயிகளுக்கு மக்கள் எப்போதும் நன்றியுடையவர்களாக இருப்பார் என்று திரு வெங்கையா நாயுடு குறிப்பிட்டுள்ளார் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை உரிய ஊலத்தில் வழங்குவதற்காக எ்க்கரைத் தொழில்துறை நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது உணவு மற்றும் பொது விநியோகத்துறை பெட்ரோலியத்துறை ஆகியவற்றின் செயலாளா்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிக அளவில் சர்க்கரை உற்பத்தி செய்யும் மாநிலங்களின் கரும்பு விவசாயத்துறை ஆணையர்கள் கலந்து கொண்டனர் பெட்ரோலில் சேக்கும் சதவீதத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் எத்தனால் விநியோகத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன ளிபொருளான எத்தனால் பெட்ரோலில் கலப்பதன் மூலம் அந்நிய செலாவனி பசுமை மிச்சப்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது பெண்களின் முன்னேற்றத்தில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு எப்போதும் முன்னிலையில் இருப்பதாகவும் ஏழை பெண்களுக்கு எட்டு கோடி சனமயல் ளிவாயு சிலிண்டளர்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் தெரிவித்துள்ளார்

கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க மகளிர் சக்தி மையங்கள் அமைக்கப்பட்டு திறன் மேம்பாடு செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விநாயக் சதர்த்தி விழா இன்று நாடு முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டது அறிவு செழுமை நல்வாய்ப்பு ஆகியவற்றின் அடையாளமான விநாயளின் பிறந்த நாளாக விநாயன் சதர்த்தி கொண்டாடப்படுகிறது பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபட்டனர் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் பத்து நாள் விநாயகர் சதுர்த்திவிழா இன்று தொடங்கியது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பையில் உள்ள பிரசித்திபெற்ற சித்தி விநாயகர் கோவிலில் இன்று காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தனிமனித இடைவெளியுடன் பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர் விநாயகருக்கு சிறப்பாக தயாரிக்கப்பட்ட லட்டுகளும் கொளுக்கட்டைகளும் படைக்கப்பட்டன தமிழகத்திலும் விநாயகர் சதர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உள்ள தமது இல்லத்தில் விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டா் விநாயக் சதுர்த்தியை அவரவர் வீட்டிலேயே கொண்டாட வேண்டுமென்று மாநில அரசு அறிவுறுத்தியதை அடுத்து பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலேயே விநாயகருக்கு பூஜை செய்து வழிபட்டனா் திருச்சி மலைக்கோட்டை அருள்மிகு பூரீ உச்சிப் பிள்ளையார் கோவிலிலும் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகவிநாயகர் கோவிலிலும் புதச்சேரி மணக்குளவிநாயகர் ஆலயத்திலும் இன்று னலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன

கடந்த சில ஆண்டுகளாக நாட்டில் வட்டி விகிதம் குறைக்கப்படும் நிலையில் தாமதமாக செலுத்தும் தொகைக்கான கூடுதல் வரி மிக அதிகமாக இருப்பதை அந்த அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது

மின் உற்பத்தி துறையில் உள்ள அனைத்து தரப்பினரின் பணப்புழக்கத்தையும் கோவிட் நோய் பரவல் பாதித்துள்ளது என்றாலும் இதற்காக விநியோக நிறுவனங்கள் அதிகம் பாதித்துள்ளன என்பதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது

இதளிடையே தமிழகத்தில் நாளை தளர்வில்லா முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த தளர்வில்லா முழு ஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இருப்பினும் இந்த நாட்களில் அத்தியாவசிய சேவைகள் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது மற்றும் தனியார் போக்குவரத்தும் ஊரடங்கிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே பஞ்சாபை ஒட்டியுள்ள சா்வதேச எல்லைப் பகுதியில் ஊடுறுவ முயன்ற ஐந்து பேரை எல்லை பாதுகாப்புப் படையினா் இன்று அதிகாலை சுட்டுக் கொன்றனா் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் ஒரே சம்பவத்தில் இத்தனை ஊடுறுவல்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது இதுவே முதல்முறை என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா்

தலைநன் தில்லியில் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத அனமப்பை சேர்ந்தவர் என்று சந்தேகிக்கப்படும் ஒருவரை தில்லி காவல்துறையின் சிறப்புப் பிரிவு கைது செய்துள்ளது

இவரிடமிருந்து இரண்டு வெடிபொருள் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார் வடக்கு கஷ்மீரின் பாலமுல்லா மாவட்டத்தில் இன்று பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பயங்கரவாதி ஒருவன் கொல்லப்பட்டான் பயங்கரவாதியின் நடமாட்டம் சம்பந்தமாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து ரானுவம் காவல்துறை மத்திய ரின்வ் ஊவல்படை ஆகியவற்றின் கூட்டான தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த படையினர் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக சந்தேகப்படும் இடத்தை சுற்றிவளைத்தபோது அவர்கள் துப்பாக்கிகளால் சுட்டனர் இதையடுத்து ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் அடையாளம் தெரியாத பயங்கரவாதி இருவன் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

செய்திருப்பதாக மத்திய புலனாய்வு பிரிவு வழக்கு பதிவு செய்துள்ளது பாரத ஸ்டேட் வங்கி அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மற்றும் சிலருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனம் கடனுக்கு மனு செய்யும்போது மோகடி செய்திருப்பது தடயவியல் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது குற்றம்சாட்டப்பட்டவர்களுக்கு சொந்தமான மொரினா மற்றம் தில்லியில் உள்ள அலுவலகம் மற்றம் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகளால் இன்று சோதனை நடத்தப்பட்டன